வேளாண் துறையில் பயிற்சி மற்றும் புதிய தொழில்நுட்பங்களைக் கொண்டு வருவதன் மூலம் வேளாண்சார் தொழில்கள் வளர முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கிராமப்புறங்களில் மகளிருக்கான அதிகாரம் உறுதிசெய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு நாட்டின் பொருளாதாரத்தை சேதப்படுத்தி விட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய காங்கிரஸ் இடைக்காலத் தலைவர் திருமதி சோனியா காந்தி அரசு கொண்டுவந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் கருப்புப் பணத்தை வெளிக்கொண்டுவர முடியவில்லை என்று கூறினார் மக்கள் வங்கிகளில் சேமித்துள்ள பணத்துக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இக்கூட்டத்தில் உரையாற்றிய திரு ராகுல்காந்தி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைந்து வருவதாகவும் வேலைவாய்ப்பு சதவீதம் மிகவும் குறைந்த நிலைக்குச் சென்றுவிட்டதாகவும் கூறினார் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு கங்கக் கட்டணம் வசூலிப்பதற்கான ஃபாஸ்டாக் நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது சுங்கக்கட்டணச் சாவடிகளில் மின்னு தானியங்கி முறையில் வாகனங்களுக்கான சுங்கக் கட்டணத்தை செலுத்தும் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அனைத்து சுங்கக்கட்டண சாவடிகளிலும் மின்னனு முறையில் கட்டணம் வசூலிக்கும் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன எரிபொருள் மற்றும் நேரத்தை சேமிக்கவும் சுற்றுக்சூழல் மாசுபடுவதை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் வாகன ஒட்டிகள் சிரமமின்றி கட்டணத்தை செலுத்துவதற்காகவும் இந்தத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது சாவடிகளில் சுங்கக்கட்டணம் செலுத்தாமல் கடந்து செல்லும் வாகனங்களின் உரிமையாளரிடமிருந்து இரட்டிப்பு கட்டணம் வசூலிக்கவும் இந்த மின்னனு கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்காக சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டுமென்று பாமக நிறுவன் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆந்திராவில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட சிறப்பு சுட்டத்தை சுட்டிக்காட்டிய அவர் பாலியில் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு தூக்குத் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை சீல் வைக்கப்பட்டதற்கு எதிராக அதன் நிறுவனத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூன்று மாதங்களுக்குப் பிறகு நாளை மறுநாள் முதல் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன

இந்திய கடற்படை வாரவிழாவையொட்டி தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்துள்ள போர்க்கப்பல்களை பள்ளி மாணவர்கள் மற்றும் பொது மக்கள் வியப்புடன் பார்வையிட்டு வருகின்றனர்

பள்ளி மாணவர்களிடையே நாட்டுப்பற்றை வளர்க்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது தூத்துக்குடி வந்துள்ள ஐஎன்எஸ் சுமேதா போர்க்கப்பலில் இந்திய கடற்படையின் சாதனைகளை விளக்கும் படங்களைப் பார்வையிட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தங்களது கருத்துக்களை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்தகொண்டனர்

எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார்

சென்னையை பொறுத்தவரை வாளம் பொதுவாக மேகமுட்டத்தடன் காணப்படும் சென்னை மற்றம் புறநகர் பகுதிகளில் லேசனது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மதுரை தமிழ்ச்சங்கத்தின் முதலாவது தமிழிசை மாநாடு இன்று தொடங்கியது

திருமுறை பள்ளிசை தமிழிசை நாட்டிய நாடகங்கள் வில்லிசை பாடல் பறை இசை நடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெறுகின்றன அமெரிக்கா இலங்கை மலேஷியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களுக்கு சொந்தமான இந்து யானைகளுக்கான புத்துணா்வு முகாம் மேட்டுப்பாளையம் அருகே நாளை தொடங்குகிறது

நெல்லை மாவட்டத்திலிருந்து மூன்று யானைகள் இந்த முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை மாவட்டத்திலிருந்தும் மூன்று யானைகள் இந்த முகாமிற்காக அனுப்பி வைக்கப்பட்டன

மாவட்டச்செய்திகள் உதகமண்டலம் கேத்தி இடையே உல்லாச ரயில் சேவை இன்று தொடங்கியது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வண்ணத்தப்பூச்சி மற்றும் பறவைகள் குறித்த இரண்டுநாள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது சேலம் அருகே மின்சாரம் தாக்கி ஆண் யானை பலியானது குறித்து வனத்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்

இந்தியா வெஸ்ட்இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நாளை சென்னையில் நடைபெறுகிறது